இன்று அங்கு இந்திய சமுதாயத்தினர் மத்தியில் அவர் உரையாற்றுகிறார்

நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

கல்வி கொள்கை வடிவமைக்கப்படுவதாக மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

துபாயில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலக கண்காட்சிக்கான இந்திய அரங்கின் வடிவமைப்பை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு ஃபியூஷ் கோயல் வெளியிட்டார்

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது மற்றம் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஒருவார கால அமெரிக்க பயணத்தின் முதல் கட்டமாக ஹூஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார் இந்த நகரில் முதல் நிகழ்ச்சியாக அமெரிக்க எரிசக்தி துறை நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் ஹூஸ்டனில் இன்று இந்திய சமூகத்தினா் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர் அதைத் தொடர்ந்து அங்குள்ள என்ஆர்ஜி அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நலமா மோடி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர் உரையாற்றவுள்ளார் அமெிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இதில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கலந்து கொண்டு பிரதமரின் உரையை கேட்கவுள்ளனர் ஹூஸ்டன் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு இன்று நியூயார்க் செல்லும் பிரதமர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் நாளை ஐ நா தலைமையகத்தில் நடைபெறும் பருவநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் சர்வதேச அளவிலான சுகாதார சேவைகள் மேம்பாடு தொடர்பான கூட்டத்திலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்

ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் பங்கேற்கிறார்

தூய்மை இந்தியா திட்டத்தை மக்கள் இயக்கமாக செயல்படுத்தியதை அங்கீகரிக்கும் வகையில் பில்கேட்ஸ் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை சார்பில் பிரதமருக்கு விருது வழங்கப்டட உள்ளது

வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறும்

நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் பதற்றமான வாக்குச் சாவடிகளை சிசிடிவி மற்றும் வெப் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்தார்

பீகாரில் சமஸ்திபூர் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் அன்றைய தினம் நடைபெறவுள்ளது இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது

இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன இளைஞர்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு கல்வி தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய கல்வி கொள்கை வடிவளமக்கப்படுவதாக மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய கல்வி ஆலோசனை வாரியத்தின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் மிகப்பெரிய பனியை மத்திய அரக மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்

இது இந்தியாவை வலுவான அறிவாற்றல் கொண்ட நாடாக மாற்றம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் இரண்டின் ஆர்பிட்டர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகக் கூறினார் விக்ரம் லேண்டருடன் தகவல் தொடர்பை ஏற்படுத்த இயலவில்லை என்று குறிப்பிட்ட அவர் இதற்கான காரணம் குறித்து ஆராய கல்வியாளர்கள் மற்றும் இஸ்ரோ நிபுனர்கள் அடங்கிய குழ ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் விண்வெளிக்கு மனிதனை அறைப்பும் ககன்யான் திட்டத்திற்காள பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு சிவன் கூறினார் தபாயில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலக கண்காட்சிக்காள இந்திய அரங்கின் வடிவமைப்பை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு ஃபியூஷ் கோயல் நேற்று வெளியிட்டார் இரண்டு நாள் பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்ற அவர் எதிர்காலம் இந்தியாவில் கையில என்ற தலைப்பிலான இந்த கண்காட்சி அரங்கத்தின் வடிவமைப்பை வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலக அளவில் இந்தியாவில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றார் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்தியா எளிதில் ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார நாடாக மாறும் என்று அவர் குறிப்பிட்டார் வரி குறைப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளதன் மூலம் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிப்பாதையில் செல்லும் என்று திரு ஃபியூஷ் கோயல் கூறினார் ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்ளட திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய உணவு அமைச்சர் திரு ராம் விவாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் மணிப்பூர் மாநிலத்தின் பிஷ்னுப்பூரில் இந்திய உணவுக்கழகத்தின் கிடங்கு ஒன்றை நேற்று அவர் திறந்து வைத்தார்

மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதில் பயனாணிகளுக்கு ஏற்படும் சிக்கல்களளை தவிர்ப்பது தொடர்பாக புதிய கொள்கை அறிமுகம் செய்யப்படும் என்று அவர் கூறினார் நிறுவன வரி குறைக்கப்பட்டுள்ளது உற்பத்தி துறையை பெரிய அளவில் ஊக்குவிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் ஹைதராபாதில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் தற்போதைய சவாலான சூழலில் பொருளாதார பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க அரசின் இந்த முடிவு உதவும் என்று தெரிவித்தார் அந்நிய முதலீடுகளை அதிகரிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் பொதுத்துறை நிறுவனங்கள் கடந்த ஆண்டு அதிக வாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் பூர்வாஞ்சல் மற்றும் பண்டேல்கன்ட் பகுதிகள் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன

முக்கிய ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனையடுத்து டோக்கியோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

மூன்று போட்டிகளை கொண்ட தொடரில் முதலாவது ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது இரண்டாவது ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று ஒன்றுக்க பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமித் பங்கல் வெள்ளி பதக்கம் வென்றார்

இதில் உஸ்பெகிஸ்தான் வீரர் மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் அமித் பங்கலை வென்றார்